செய்துள்ளார்

நிர்பயா வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மத்தியப் பிரதேச முதலம்ச்ச் திரு கமல்நாத் தமது பதவியை ராஜிநாமா செய்வதாக அறிவித்துள்ளார் போபாலில் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது இதனை அறிவித்த அவர் ஆளுநர் மாளிகைக்குச் சென்று தமது ராஜிநாமாவை சம்ப்பிக்க உள்ளதாகக் கூறினார் முன்னதாக கமல்நாத் அரசு பெரும்பான்மையை நிரபிக்க இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அம்மாநில சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது

இவர்கள் கடந்த பத்தாம் தேதி ராஜிநாமா கடிதங்களை அளித்தனர் இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆறு அதிருப்தி எம் எல் ஏ க்களின் ராஜிநாமாக்களை பேரவைத் தலைவர் ஏற்றுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேச முன்னதாக பெரும்பான்மையை இன்றைய தினத்திற்குள் சட்டப்பேரவையில் நிருபிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது நிர்பயா பாலியல் வன்கொடுனம மற்றம் கொலை வழக்கு குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் தில்லி திகார் சிறையில் இன்று அதிகாலை தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பென்களின் கௌரவமும் பாதகாப்பும் உறுதி செய்யப்படுவது மிகவும் முக்கியம் என்று அவர் இன்று டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் சக்தி சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தும் தேசத்தை மக்கள் ஒருங்கிணைந்து கட்டமைக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் இத்தகைய தேசத்தில் சமத்துவமும் சம வாய்ப்பும் முக்கியத்துவம் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்தார் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் இத்தகைய குற்றம் செயய அச்சம் ஏற்படும் என நிர்பயாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் நீதியை நிலைநாட்டிய நீதித்துறைக்கும் இந்த தண்டனைக்கு ஆதரவளித்த கோடிக்காணக்கான பெண்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் நிர்பயாவின் பெற்றோர் கூறியுள்ளனர்

சட்டத்தில் உள்ள ஒட்டைகளையும் அவற்றை குற்றவாளிகள் நான்கு பேரும் எவ்வாறு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதையும் இந்த வழக்கின் மூலம் மக்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற கொடுரமான குற்றச்சம்பவங்களை கையாள்வதற்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உரிய நேரத்தில் நீதி வழங்குவது அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய குடும்ப நலம் மற்றும் நலவாழ்வுத்துறை இணைச் செயலாளார் திரு

இந்த கொரோனா தொற்று விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் தேவைப்படும் உதவிகளை அளித்து வருவதாக அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் விதிகளை மீறி செயல்படுவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படும் மக்கள் ஊரடங்கு முழுமையாக வெற்றிபெற முயற்சி மேற்னொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்

நாட்டு மக்களிடையே இந்த நோய் தொற்று தொடர்பாகதொலைக்காட்சி வாயிலாக நேற்றிரவு அவர் உரையாற்றினார்

அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களைத் தவிர வேறு யாரும் வீட்டைவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இவ்வாறு வீட்டிலிருந்தே பணிபுரியும் அலுவலர்கள் வாகன பணியாளர்கள் ஆகியோரது ஊதியம் பிடித்தம் செய்யக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த சுய கட்டுப்பாடு எதிர்காலத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் போதுமான அளவில் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் குறித்து பரவும் வதந்திகளை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டுமு் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்

பிரதமா் திரு

கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து அகில இந்திய வானொலியின் தில்லி செய்திப்பிரிவு நடத்திவரும் தொலைபேசிவழி கலந்துரையாடல் தொடர் நிகழ்ச்சியில் இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி

பால் மற்றும் ரயில்வே வாரியத்தின் முன்னாள் தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் துவாரளா பாண்டே ஆகியோர் நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார்கள்

ராஜஸ்தானில் தனியார் மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பில்வாரா மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவருக்கு பரிசோதனை செய்ததில் நோய் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறபிக்கப்பட்டது என்று ராஜஸ்தாள் மாநில குடும்ப நலம் மற்றும் நலவாழ்வுத்துறை அமைச்சர் திரு ரகு ஷர்மா தெரிவித்தார்

உலக புகழ்பெற்ற இந்திய கால்பந்து வீரர் பி கே பாளர்ஜி உடல்நலக் குறைவு காரணமாக கொல்கத்தாவில் இன்று காலமானார்